பொது ஒலிபரப்பு சேவை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது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

இந்த பரிந்துரையை ஏற்று

இந்த வழக்கை அவசரமாக விசாரிக்கக்கோரியிருப்பதாக சிவசேனா தரப்பு வழக்கறிஞ ர்கள் தெரிவித்தனர் சிவசேனாவை ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்குமாறு ஆளுநருக்கு உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மத்திய அமைச்சரவையில் இருந்து விலகிய சிவசேனா கட்சியை சேர்ந்த அமைச்சர் திரு அரவிந்த் கன்பத் சாவந்தின் ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் ஏற்றுக் கொண்டார் அவர் வகித்து வந்த கனரக தொழில்கள் மற்றும் பொது நிறுவனங்கள் துறையை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூடுதலாக கவனிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திரு சாவந்த் நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்தார் பிரிக்ஸ் மாநாட்டில் பங்கேற்பதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியில் இருந்து பிரேசில் தலைநகர் பிரஸிலியா புறப்பட்டார் எதிர்கால புதிய கண்டுபிடிப்புக்கான பொருளாதார வளர்ச்சி என்பது இம்மாநாட்டின் கருப்பொருளாகும் இம்மாநாட்டில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகளைச் சேர்ந்த வர்த்தகப் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் இம்மாநாட்டுக்கு இடையே ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் சீன அதிபர் திரு ஸீ ஜின்பிங் ஆகியோரை பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்தித்துப் பேச உள்ளார்

மாநாட்டிற்கிடையே பிரிக்ஸ் நாடுகளின் வர்த்தக அமைப்பினருடன் தாம் கலந்துரையாட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் பிரேசில் அதிபருடன் பேச்சுநடத்த அந்நாட்டு அரசு தமக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதாகவும் இருதரப்பு உறவை வலுப்படுத்தும் வகையில் அந்த பேச்சுவார்த்தை அமையும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் வர்த்தகம் பாதுகாப்பு விவசாயம் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பிற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்

ஜம்மு காஷ்மீரில் ரயில் போக்குவரத்து இன்று தொடங்கியுள்ளது புரீநகர் பாரமுல்லா பிரிவில் இரண்டு ரயில்கள் இருமார்க்கத்திலும் இயக்கப்படும் என்று வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது

பொலிவியாவில் பதவி விலகியுள்ள அதிபர் திரு எவோ மொராலேசுக்கு அடைக்கலம் அளிக்க மெக்சிகோ முன்வந்துள்ளது பொலிவியாவில் நடைபெற்ற தேர்தலில் பெரும் மோசடி நடந்ததாக நடைபெற்ற போராட்டங்களை அடுத்து நேற்று அவர் பதவியை ராஜினாமா செய்தார் நேற்று இரவே அவர் மெக்சிகோவின் ராணுவ விமானத்தில் பொலிவியாவை விட்டு புறப்பட்டார் திரு எவோ மொராலேஸ் கேட்டுக் கொண்டதை அடுத்து மனிதாபிமான அடிப்படையில் அவருக்கு அடைக்கலம் அளிப்பதாக மெக்சிகோ கூறியுள்ளது

பொது ஒலிபரப்பு தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

பிரிவினைக்குப் பிறகு ஹரியானாவில் உள்ள குருஷேத்ராவில் தற்காலிகமாக இடம் பெயர்ந்த மக்களுக்காக மகாத்மா காந்தி வானொலியில் உரையாற்றினார் இந்நாளையொட்டி தில்லி அகில இந்திய வானொலி சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்திருந்தது மகாத்மா காந்திக்கு பிடித்தமான பஜனை பாடல்களுடன் கலாச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு அமித் காரே ஒலிபரப்பில் ஆகாஷவாணியின் பங்கை பாராட்டினார் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகளுக்காக ஜம்மு மற்றும் சிம்லா நிலையங்களில்இரண்டு விருதுகளை அவர் அறிவித்தார்

மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் வகையிலான திரைப்பட பாடல்களை பள்ளிக் குழந்தைகள் இசைத்தனர்

இந்நாளையொட்டி பஞ்சாப் மாநிலம் சுல்தான்பூர் லோதியில் நடைபெற்ற விழாவில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பங்கேற்றார்

அந்த நிகழ்ச்சியில் பேசிய குடியரசுத் தலைவர் குருநானக் தேவ் மனித சமுதாயத்திற்கு அன்பு கருணை சமத்துவம் நல்லிணக்கம் ஆகிய உயரிய நன்னெறிகளை போதித்ததாகக் கூறினார் மத்திய தகவல் ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் மகாராஷ்டிர மாநிலம் நான்டெட்டில் உள்ள ஹூசூர்சாகிப் சச்காந்த் குருத்வாராவில் நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்டார் குருநானக் தேவ் ன் வாழ்க்கை வரலாற்றை விளக்கும் வகையில் அரசு சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட கண்காட்சியிலும் அவர் பங்கேற்றார் பல்வேறு மாநிலங்களிலும் குருநானக் பிறந்தநாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டது நேபாளம் துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலும் குருநானக் தேவ் பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது

இந்நாளையொட்டி பொற்கோவில் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

மும்பை காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு அவர்களை நேற்று இரவு கைது செய்தது வங்கியில் நடைபெற்ற மோசடிகளில் சம்பந்தப்பட்டிருப்பதை இவர்கள் மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதற்கிடையே வங்கியின் இயக்குநர்கள் இரண்டு பேர் முன்ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனுவை மும்பை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது

ஆப்கானிஸ்தானில் சிறையில் உள்ள தாலிபானை சேர்ந்த மூன்று கைதிகளை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு அஷ்ரப் கனி உத்தரவிட்டுள்ளார்

ஆனால் இந்தக் கைதிகளின் உடல்நிலை மோசமடைந்ததைத் தொடர்ந்து அவர்கள் விடுவிக்கப்படுவதாக அதிபர் தமது உரையில் குறிப்பிட்டுள்ளார் இவர்களின் விடுதலையை அடுத்து அரசுக்கும் தாலிபான்களுக்கும் இடையே அதிகாரப்பூர்வமற்ற நேரடி பேச்சுவார்த்தை தொடங்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக திரு அஷ்ரப் கனி கூறியுள்ளார்

இன்று நடைபெற்ற இரண்டு ஆட்டங்களிலும் அவர் வெற்றி பெற்று பிரதான சுற்றுக்கு முன்னேறினார் முதல் போட்டியில் தாய்லாந்து வீரரை வென்ற சவுரவ் வர்மா இரண்டாவது தகுதி சுற்றுப் போட்டியில் பிரான்ஸ் வீரரையும் வீழ்த்தினார் ஆடவர் ஒற்றையர் பிரிவு போட்டிகள் நாளை தொடங்குகின்றன அதில் இந்தியாவின் கிடாம்பி பூநீகாந்த் சாய் பிரணீத் சமீர் வர்மா ஹெச் எஸ் பிரனாய் பாருபள்ளி காசியப் ஆகியோர் விளையாடுகின்றனர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் அஸ்வினி பொன்னப்பா இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியது